அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் வங்கித்துறை வலுவடைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநில காவல் துறை தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி புனே சென்றடைந்தார்

அரசால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டின் வங்கித்துறை வலுவானதாக மாறியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தலைமைப்பண்பு தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் முன்பு வங்கித்துறை பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்ததாகவும் தற்போது அவை களையப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் சிறப்பாள எதிர்காலத்திற்கு சுரியாள நோக்கம் சிறந்த தொழில்நட்பம் திறனமயான நிய்வாகத் திறன் ஆகியவற்றடன் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் வாக்குறுதி அரசியல் என்ற நிலையிலிருந்து செயல்பாட்டிற்கான அரசியல் என்ற நிலையை அடையும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தாா் மக்களின் வாழ்க்கையில் அரசியல் தலையீடுகள் குறைவாக இருந்தால் சிறந்த நிர்வாகத்தை பெறுவது சாத்தியம் என்று குறிப்பிட்ட அவர் முக்கிய நிர்வாக விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது காலத்தின் தேவை என்று கூறினார் சாமானிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு முடிவுகள் குறித்து அப்போது அவர் பட்டியிலிட்டார் பல ஆண்டுகளாக தீர்வு காணப்படாமல் இருந்த சவாலான பிரச்சினைகளுக்கு தீர்வுகானும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது அரசியல் ரீதியாக சிக்கலாளது என்றாலும் அப்பகுதி மக்களுக்கு வளர்ச்சிக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

நாட்டில் சிறந்த கல்வி திறனை எட்டவும் திறன் மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத்தில் ஏகல் வித்யாலயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினால் கடினமான இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும் என்றார்

பழங்குடியின குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டம் ஊட்டச்சத்து இயக்கம் தடுப்பூசி இயக்கம் மாதிரி உறைவிடப்பள்ளிகள் உள்ளிட்ட திட்டங்களால் மாணவர்களின் இடைநிற்றல் சதவீதம் குறைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார் மாநில காவல் துறை தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி புனே சென்றடைந்தார் நேற்று இரவு புனே சென்ற அவரை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே முன்னாள் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் வரவேற்றனர்

அனைத்து மாநில காவல்துறை உயர் அதிகாரிகள் மத்திய படைகளின் அதிகாரிகள் மத்திய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் உள்துறை அமைச்சகத்தால் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது நாட்டில் சிறப்பாக செயல்படும் பத்து காவல் நிலையங்களின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ஒரு காவல் நிலையம் முதலிடத்தையும் அதன்படி குஜராத் மாநிலம் பாவாசினோர் காவல் நிலையம் இரண்டாம் இடத்தையும் மத்தியப்பிரதேச மாநிலம் அஜக் புர்ஹான்பூர் காவல்நிலையம் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன

இவற்றில் நேரடி ஆய்வு தகவல் பகுப்பாய்வு மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் ஆகியவை அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் பத்து காவல் நிலையங்கள் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது உள்ளாவ் பாலியல் வள்கொடுமை சும்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புதுதில்லி சுப்தர்ஜங் மருத்துவமனையில் நேற்று இரவு உயிரிழந்தார் தீ வைப்பு சம்பவத்தில் பலத்த காயம் அடைந்த அப்பெண் லக்னோ மருத்துவமனையிலிருந்து நேற்று முன்தினம் தில்லி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் நேற்று இரவு அப்பெண்னுக்கு இதய ரத்த ஒட்டம் தடைப்பட்டதாகவும் கடும் முயற்சி மேற்கொண்டும் காப்பாற்ற இயலவில்லை எனவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன தெலங்கானாவில் பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சுப்பவத்தில் குற்றம்சாட்டப்பட்ட நான்குபேர் காவல் துறை என் கவுண்ட்ரில் உயிரிழந்த நிலையில் அந்த சுப்பவத்தின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கியதல் காவல்துறையினர் இருவர் காயம் அடைந்தனர் காவல் துறை ஆணயைர் திரு சஜானார் செய்தியாளர்களிடம் இந்தத் தகவலை தெரிவித்தார் கம்புகளாலும் கற்களாலும் காவல்துறையினரை அந்த நான்கு பேரும் தாக்கியதாக அவர் கூறினார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அவர்கள் தாக்குதலை தொடர்ந்ததுடன் ஆயுதங்களை பறிக்க முயன்றதால்தான் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட நேர்ந்தது என அவர் தெரிவித்தார் இதனிடையே இது தொடர்பாக விசாரணை நடத்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குழு ஒன்றை ஹைதராபாத்துக்கு அனுப்புகிறது

பண்டிகை நாட்கள் விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் நெஃப்ட் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த நடைமுறை வேலை நாட்களில் மட்டும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்பாட்டில் உள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்யும் புதிய நடைமுறைகள் தொடர்பாக வரி செலுத்துவோரிடம் தேசிய அளவிலாள கருத்து கேட்பு இன்று நடைபெறுகிறது வரும் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்ய புதிய படிவங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு அதன்படி கணக்கு தாக்கல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் அதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவோரிடம் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சும்பந்தப்பட்ட அலுவலகங்களில் இந்தக் கூட்டங்கள் நடைபெறும் என்றும் புதிய கணக்கு தூக்கல் நடைமுறையை சிக்கலின்றி அமல்படுத்த இக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய மறைமுக மற்றும் கங்க வாரியத்தின் தலைவர் திரு பிரனாப் குமார் தாஸ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகுலே தலைமையிலான அதிகாரிகள் குழுவும் மியான்மர் தரப்பில் அந்நாட்டு அரசு செயலாளர் திரு யு சோ சென் தலைமயிலான பிரதிநிதிகள் குழுவும் பங்கேற்றன இருதரப்பு வர்த்தகததை மேம்படுத்துவது எல்லைப்பாதுகாப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது இருநாடுகளும் இணைந்து மேற்கொள்ளும் திட்டப்பணிகளை விரைவுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொடி நாள் இன்று நாடுமுழுவதும் கடைப்பிடிக்கப்படுகிறது பணியின்போது வீரமரணம் அடைந்த பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி இந்த தினம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தின்போது ஆயுதப்படை வீரர்களின் நலன்களுக்காக பொதுமக்களிடமிருந்து கொடிநாள் நிதி திரட்டப்படுகிறது இந்த நிதி முன்னாள் படை வீரர்களின் நலன்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது மக்கள் அனைவரும் தாராளமாக கொடி நாள் நிதி வழங்க முன்வரவேண்டும் என்று கடந்த மாதம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மனதின் குரல் உரை நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது